மறைந்த முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் அஸ்தி உத்தரகாண்டில் உள்ள ஹரித்துவார் கங்கை நதியில் இன்று கரைக்கப்படுகிறது

நரேந்திரமோடி அறிவித்துள்ளார் பல்வேறு மாநில அரசுகளும் நிதியுதவி வழங்கியுள்ளன

சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளனர்

இந்திய அணி வெற்றி பெற்றுள்ளது

மறைந்த முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் அஸ்தி இன்று ஹரித்துவாரில் கரைக்கப்படவுள்ளதாக பிஜேபி பொது செயலாளர் திரு புபிந்திர யாதவ் தெரிவித்துள்ளார் பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உத்தரபிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்பநாத் உத்தரகாண்ட் முதலமைச்சர் திரு திரிவேந்திரசிங் ராவத் ஆகியோர் இந்நிகழ்வில் பங்கேற்கின்றனர் இந்திராகாந்தி உள்விளையாட்டு அரங்கில் நாளை மறைந்த வாஜ்பாய்க்காக பிராா்த்தனை நடைபெறவுள்ளதாக திரு யாதவ் தெரிவித்தார்

இந்நிகழ்வுகளில் கட்சியின் மூத்த தலைவர்கள் கலந்துகொள்வார்கள் என்றும் அவர் தெரிவித்தார்

நரேந்திரமோடி அறிவித்துள்ளார் நேற்று கொச்சியில் தமது தலைமையில் நடைபெற்ற உயர்நிலைக்குழு கூட்டத்தில் அவர் இதற்கான அறிவிப்பினை வெளியிட்டார்

நரேந்திரமோடி கூறினார் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்குவதற்காக காப்பீட்டு நிறுவனங்கள் சிறப்பு முகாம்களை நடத்துமாறும் பிரதமர் அறிவுறுத்தினார் பயிர்க் காப்பீட்டு திட்டத்தின் பயனாளிகளுக்கு அவற்றிற்கான தொகைகளை உடனுக்குடன் வழங்கிட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் கேரளாவிற்கு தேவையான நிவாரணப் பொருட்கள் முழுமையாக வழங்கப்படும் என்று அவர் கூறினார் இதன் பின்னர் ஹெலிகாப்டர் மூலம் மழையினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டார்

மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்ட செங்கனூர் மற்றும் சாலக்குடி ஆகிய பகுதிகளில் ஏராளமானோர் வெள்ளத்தில் சிக்கியுள்ளனா் அவா்களுக்கு உணவு உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன

வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கேரளாவில் விமான கட்டணங்களை குறைக்குமாறு விமானப் போக்குவரத்து நிறுவனங்களை சிவில் விமானப்போக்கு வரத்துத்துறை அமைச்சர் திரு சுரேஷ் பிரபு கேட்டுக் கொண்டுள்ளார் இதுதொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் தொழில் வர்த்தகம் ஏற்றுமதி உள்ளிட்ட நிறுவனங்கள் பெருமளவு கேராளவிற்கு உதவவேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளாா் பல்வேறு மாநில அரசுகள் கேரளாவுக்கு நிதியுதவி வழங்கியுள்ளன கேரளாவில் தேசிய பேரழிவு ஏற்பட்டதற்கான அறிவிப்பை பிரதமர் உடனடியாக வெளியிடவேண்டும் என காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி கேட்டுக்கொண்டுள்ளார்

நாளை முதல் கேரளாவில் மழை படிப்படியாக குறைய தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வங்க கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதியால் கேரளாவுக்கு பாதிப்பு இல்லை என புவி அறிவியல் அமைச்சகம் தெரிவித்துள்ளது கர்நாடகா மாநிலத்தில் பெய்து வரும் மழை வெள்ளம் காரணமாக குடகு ஹசன் மற்றும் தெற்கு கர்நாடகா பகுதிகள் கடுமையாக பாதிக்கக்பட்டுள்ளன மாநிலத்தின் பல்வேறு பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது சில இடங்களில் ஏற்பட்டுள்ள நிலச்சரிவுகள் காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளன இதனிடையே மாநிலத்தின் வெள்ள நிலைமை மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் குறித்து அம்மாநில முதலமைச்சர் திரு குமாரசாமி தலைமையிலான உயர்நிலை குழு நேற்று பெங்களூருவில் ஆய்வு மேற்கொண்டது

மீட்பு பணியில் ராணுவம் கடற்படை விமானப் படை மற்றும் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கேரளாவிற்கு பல்வேறு மாநில அரசு உதவ முன்வந்துள்ளன

ஏராளமான நிவாரணப் பொருட்களையும் மாநில அரசு கேரளாவுக்கு வழங்கியுள்ளன

ஆம் ஆத்மி கட்சியின் சட்ட மன்ற நாடாளுமன்ற உறுப்பினா்களின் ஒரு மாத சும்பளம் கேரளாவுக்கு நிதியதவியாக வழங்கப்படும் என தில்லி முதலமைச்ச் திரு அரவிந்த கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார் சவுதி அரேபிய மன்னர் சல்மான் பின் அப்துல்ஆசிஷ் மற்றும் பட்ட இளவரள் முகமது பின் சல்மான் ஆகியோர் கேரளாவில் உயிரிழந்தவர்களுக்காக ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர் இந்த பேரழிவு துயரத்தை பகிர்ந்துகொள்வதாக அவர்குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்திடம் கூறியுள்ளனர்

அம்மாவட்டத்தின் டாங்தார் எல்லைப்பகுதியில் தீவிரவாதக் குழுவினர் ஊடுருவ முயன்றதாகவும் அவா்களை தடுத்து நிறுத்திய பாதுகாப்பு படையினா் தீவிரவாதிகளை சரணடையுமாறு எச்சரித்ததாகவும் மூத்த அதிகாரி தெரிவித்தார்

இத்தாக்குதலில் பாதுகாப்பு படையினர் தரப்பில் யாருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை இதனிடையே குப்வாரா மாவட்டத்தில் எல்லைப் பகுதியில் கன்னிவெடியில் சிக்கிய ராணுவ வீரர் உயிரிழந்தாள்

ஒடிசாவில் சமூக மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையிலும் பொருளாதார ரீதியில் ஏழை எளிய மக்கள் முன்னேற்றம் அடையவும் இந்த திட்டம் பெரிதும் உதவி வருகிறது

ஏராளமான இளம் தொழில் முனைவோருக்கு இதன் மூவம் வேலைவாய்ப்பு கிடைத்துள்ளதாக எம்து செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஏழை இளைஞர்களுக்கு முத்ரா திட்டம் சிறந்த வரப்பிரசாதம் என இத்திட்டத்தின்கீழ பயன்பெற்று ரூர்கேலாவில் உணவு விடுதி நடத்தி வரும் இளைஞர் அசோக்குமார் மேத்தோ கூறினார் இத்திட்டத்தின்கீழ் ஒடிசாவில் அரசு பொது துறை மற்றும் தனியார் வங்கிகளின் செயல்பாடு சிறப்பாக அமைந்துள்ளது மேலும் பல்வேறு விழிப்புணர்வு கூட்டங்களும் வங்கிகளால் நடத்தப்படுகின்றன

இந்தியாவின் சுனிதா மூன்டா கோல் அடித்து அணியின் வெற்றிக்காக முன்னிலை வழங்கினாா்

முன்னதாக டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது